பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று திறந்து வைக்கிறார்

போஹிபீல் என்னும் இடத்தில் நான்கு புள்ளி ஒன்பது கிலோ மீட்டர் நீளத்திற்கு இந்த பாலம் அமைக்கப்பட்டுள்ளது பிரம்ம புத்திரா நதியின் வடக்கு மற்றும் தெற்கு கரைகளை இந்த பாலம் இணைக்கிறது இது வடகிழக்கு பிராந்தியத்தின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் இந்த பாலத்தின் மீது முதலாவது பயணிகள் ரயிலை பிரதமர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் அசாம் அருணாச்சலப் பிரதேச முதலமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் கலந்து கொள்கிறார்கள் பாலம் திறப்பு விழாவிற்கு பின்னர் கேமாஜி மாவட்டத்தில் நடைபெறவுள்ள பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் உரையாற்றுவார் முன்னாள் பிரதமர்பாரத் ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பேயின் சமாதியான சாதெய்வ் அடல் இன்று நாட்டிற்கு அர்பணித்து வைக்கப்படுகிறது புதுதில்லியில் ராஜ்காட்டுக்கு அருகே அமைக்கப்பட்டுள்ள இந்த சமாதியில் நாட்டின் வேற்றுமையில் ஒற்றுமை தத்துவத்தை வலியுறுத்தம் வகையில் பல்வேறு பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்ட கற்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன இந்த சமாதியின் மத்திய மேடையில் ஒன்பது சதுர பகுதிகள் அமைக்கப்பட்டு இதன் உச்சியில் விளக்கு அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஒன்பது சதர பகுதிகள் நவரசங்கள் நவராத்திரி நவகிரகங்களை குறிப்பதாக அமைந்துள்ளது ஒன்பது சதுர சமாதி வட்ட தாமரை வடிவத்தில் அமைக்கப்பட்டுள்ளது

சகிப்பு தன்மை இந்திய பண்பாட்டின் முக்கியமான வெளிநாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்து வந்தவர்களை இந்த பண்புதான் ஏற்றுக்கொண்டுள்ளது என்றும் மத்திய சாலைபோக்குவரத்து நெடுஞ்சாலை போக்குவரத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரி கூறியிருக்கிறார்

நாட்டில் கும்பல் வன்முறை பற்றிய நடிகர் நகருதின் ஷாவின் கருத்தையொட்டி ஏற்பட்டு வரும் விவாதங்களின் பின்னணியில் அமைச்சர் இக்கருத்தை தெரிவித்துள்ளாா் நாட்டை பாதுகாப்பான இடமாக மாற்றுவதில் ஐ பி யின் பணிகளை பாராட்டிய திரு கட்கரி நாட்டின் ஒட்டுமொத்த விரிவான வளர்ச்சிக்கு உழைப்பது நாம் அனைவரின் கடமை என்று அவர் கூறினார் தங்களுக்கு எதிரான விசாரணை போன்றவற்றை தவிர்க்க முடிவேதம் எடுக்காத நடைமுறையை பின்பற்றி வரும் ஒரு சில அதிகாரிகளை குறைகூறிய அமைச்சர் வெளிப்படைதன்மை முக்கியம் தான் என்றாலும் காலக்கெடுவுடன் கூடிய முடிவெடுத்தல் நடைமுறை அதைவிட முக்கியம் என்றார் குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் வழக்கமான தனது தெற்கத்திய நான்கு நாள் பயணத்தை ஐதரபாத்தில் முடித்துக்கொண்டு நேற்று புதுதில்லி திரும்பினார்

குடியரசு தலைவர் நேற்று ஒரு செயற்கை நீர்வீழ்ச்சி பாறைத் தோட்டம் பனைத்தோட்டம் ஆகியவற்றை திறந்து வைத்தார்

மின்சார துறையில் இந்த நடவடிக்கை பெரிய புரட்சியை ஏற்படுத்தும் என்றும் மத்திய அரசு செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது இதனால் மின்சார இழப்பு குறைந்து மின்சார விநியோக நிறுவனங்களின் லாபம் அதிகரிக்கும் என்றும் மின்சார சிக்கனத்திற்கு ஊக்குவிப்பு கட்டணம் செலுத்துவதில் எளிமை காகித பில் பயன்பாட்டை நீக்குதல் ஆகியன கிடைக்கும் என்றும் அமைக்கம் கூறியுள்ளது இத்தகைய மீட்டர்கள் ஏழை மக்களுக்கு உதவிகரமாக அமையும் என்றும் இத்தகைய மீட்டர்கள் உற்பத்தியினால் வேலைவாய்ப்புகள் பெருகும் என்றும் அமைச்சகம் தெரிவிக்கிறது சமூக ஊடகங்கள் ஆள் லைள் மேடைகள் ஆகியவை தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கென தகவல் தொழில்நுட்ப விதிகளில் மாற்றங்களை கொண்டு வர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இதற்காக தகவல் தொழில்நட்ப அமைச்சகம் விதிகள் திருத்த வரைவினை வெளியிட்டுள்ளது அரசு அமைப்புகள் கேட்கும்போது தகவல்களை முதலில் வெளியட்டவர் எவர் என்பதை கண்டுபிடிக்கும் பொறுப்பு சமூக ஊடகங்களுக்கும் ஆன் லைள் மேடைகளுக்கும் அளிக்கப்பட்டுள்ளது சுட்ட விரோத தகவல்கள் பொருளடக்கங்கள் ஆகியவற்றை அகற்றவோ அல்லது மக்களுக்கு கிடைக்காமல் செய்யவோ உரிய கட்டுப்பாட்டு அமைப்புகள் கருவிகள் ஆகியவற்றை இந்த ஊடகங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்றும் இந்த வரைவு கூறுகிறது இந்த நிறுவனங்கள் தங்கள் மேடைகளில் பயங்கரவாதம் தீவிரவாதம் வன்முறைகள் குற்றங்கள் ஆகியவற்றுக்கு பயன்படுத்தப்படுவதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுப்பது கட்டாயமாக்கப்படுவதாக தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் தெரிவித்துள்ளது

வேளாண்துறையை வலுப்படுத்துவதே அரசின் முன்பாக உள்ள முக்கிய சவால் என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கூறியிருக்கிறார் இந்த பொருளாதார நிலவரம் குறித்து அகில இந்திய வானொலிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் விவசாயிகள் தங்களது வருமானத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை அறிமுகம் செய்வது அரசு உத்தேசித்துள்ள முக்கிய நடவடிக்கை என்று கூறினார் மேலும் கிராமப்பகுதிகளில் பாசன வசதி போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்த கூடுதல் முதலீடு செய்யப்படும் என்றும் விவசாயிகளுக்கு கொள்முதல் செய்வதற்கான ஆதரவு அளிக்கப்படும் என்று அவர் கூறினார் அரசு தனது நிதிபற்றாக்குறை இலக்கை இந்த ஆண்டுக்குள் அடைந்துவிடும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் அரசு சில முக்கிய துறைகளான பயணியர் வாகனங்கள் தொலைத் தொடர்பு கருவிகள் வீடு நிலம் விமானத்துறை ஆகியவற்றை வருவாய் அடிப்படையில் அரசு கண்காணித்து வருவதாக அவர் கூறினார் தனியார் முதலீடுகள் அதிகரித்து வருவதாகவும் இதனையடுத்து முதலீட்டு நிறுவனம் உயர்ந்து வருவதாகவும் அவர் கூறினார் கடன் கொடுப்பதில் தடைகள் விதிப்பதிலிருந்து வெளியே வரும் அரசு துறை வங்கிகள் அரசின் புதிய மூலதனம் அளிக்கும் நடவடிக்கையில் முன்னுரிமை பெறும் என்று அவர் கூறினார் ஜி எஸ் டி சபை உறுப்பினர்கள் அரசியலுக்கு அப்பாற்பட்டு வரி பிரச்சினைகள் குறித்து விவாதித்து முடிவெடுத்தமைக்கு அருண்ஜேட்லி பாராட்டு தெரிவித்தாா் இந்தியா ஆப்கானிஸ்தான் ஈரான் இடையேயான முத்தரப்பு சுபகார் ஒப்பந்த அமலாக்கம் குறித்த கண்காணிப்பு குழுவின் முதலாவது கூட்டம் நேற்று சாபகாரில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் இணை செயலாளர்கள் தலைமை இயக்குநர்கள் நிலை அதிகாரிகள் பங்கேற்றனர் இந்த முத்தரப்பு ஒப்பந்தத்தை முழு அளவில் அமல்படுத்துவது இந்த துறைமுகத்தின் வழியான சர்வதேச போக்குவரத்திற்கு ஏற்பாடு செய்தத ஆகியன குறித்து ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற்றதாக வெளியுறவு அமைச்சக அறிக்கை தெரிவிக்கிறது

சாபகார் துறைமுகத்தில் டி ஐ ஆர் ஒப்பந்தத்தை பயன்படுத்தி சரக்கு போக்குவரத்தை அனுமதிக்கவும் உடன்பாடு ஏற்பட்டுள்ளது இதளிடையே சாபகார் துறைமுகத்தில் சாஹித் பிஹெஸ்ட் என்ற இடத்தில் இந்தியா துறைமுகங்கள் உலக நிறுவனம் தனது அலுவலகத்தை அமைத்து பணிகளை தொடங்கியுள்ளது

கொல்லப்பட்டவர்களில் பலர் அப்பாவி மக்கள் என்றும் அவர் கூறினார்

இதனுடன் ஏற்பட்ட கார் குண்டு வெடிப்பு சம்பவத்தில் மற்றொரு பயங்கரவாதி கொல்லப்பட்டதாகவும் அவர் கூறினார் இந்த சம்பவங்களுக்கு எவரும் பொறுப்பேற்கவில்லை என்று அவர் தெரிவித்தார்

கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்று கொண்டாடப்படுகிறது ஏசு பிரான் அவதரித்த இந்த தினம் உலகெங்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது இந்த தினத்தை முன்னிட்டு மக்கள் தங்கள் வீடுகளில் கிறிஸ்துமஸ் மரம் ஒளியேற்றப்பட்ட நட்சத்திரம் மாலைகள் ஆகியவற்றால் அலங்கரித்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பரிசுகளை வழங்கி மகிழ்கிறார்கள் தேவாலயங்கள் மாதா கோவில்களில் நள்ளிரவு பிராா்த்தனைகள் நடைபெற்றன கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு எம் வெங்கய்யா நாயுடு ஆகியோர் மக்களுக்கு வாழ்த்துகளை தெரிவித்துக் கொண்டுள்ளனர் குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ஏசு பிரான் அமைதி நல்லிணக்கம் நம்பிக்கை ஆகியவற்றின் சின்னமாக திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார் குடியரசுத் துணைத் தலைவர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த நன்னாளில் மக்கள் கருணை இரக்கம் அன்பு ஆகிய நற்குணங்களுடன் ஆரோக்கியமான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என வாழ்த்தியுள்ளார் கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோகித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர் செல்வம் எதிர்கட்சி தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களும் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்

இந்த இரண்டு விதமான போட்டிகளுக்கும் அணித் தலைவராக விராட் கோலியும் துணைத் தலைவராக ரோஹித் சர்மாவும் இருப்பார்கள்